முன்னாள் குடியரசு தலைவர் ஏபிஜே அப்துல்கலாமின் பிறந்தநாள் இன்று இளைஞர் எழுச்சிதினமாக கொண்டாடப்படுகிறது

இளைஞர் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டிகளில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது

புதுதில்லி தேசிய ராணுவ கல்வி நிறுவனத்தில் பாதுகாப்பு நிலைப்பாடுகள் தேசிய மதிப்பீடுகள் கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர் பயங்கரவாதம் மனித குல வளர்ச்சிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக திகழ்கிறது என்று கவலை தெரிவித்தார் எனவே ஐ

வும் உலக சமூகமும் இணைந்து தீவிரவாதத்தை களைய ஆற்றல்மிகு நடவடிக்கைகளை எடுக்கவேண்டும் என்று குறிப்பிட்டார் உலக அமைதிக்கு கல்வியும் கூடி வாழ்வதும் தற்போதைய காலத்தின் தேவை என்று சுட்டிக்காட்டிய அவர் சமூககல்வி சமூக ஒற்றுமை தீவிரவாதம் அற்ற நிலை போன்றவை மட்டுமே பாதுகாப்பான சமூகத்தின் அடித்தளமாக திகழ முடியும் என்று கூறினார் பயங்கரவாதம் தீவிரவாதம் வகுப்புவாதம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கையாள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் டீட நாட்டில் உள்ள இரண்டரை லட்சம் கிராம ஊராட்சிகளை டிஜிட்டல் மூலம் வெற்றிகரமாக இணைக்கும் பாரத இணையதள திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து சென்றதில் மடிடீடு பாரத் அகண்ட அலைவரிசை நிறுவனம் முக்கிய பங்காற்றியிருப்பதாக மத்திய தொலை தொடர்புத்துறை இணை அமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார் புதுதில்லி கிழக்கு கிட்வாய் நகரில் பாரத அகண்ட அலைவரிசை சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் மின்னணு ஆளுமை மின்னணு சுகாதாரம் மின்னணு கல்வி மின்னணு வங்கி மற்றும் அதுசார்ந்த சேவைகளை நாட்டின் மூலைமுடுக்கில் உள்ள மக்களும் பெற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இத்திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார்

பாரத் நெட் எனப்படும் பாரத் இணையதள இணைப்பின் முதல்கட்டத்தில் ஒரு லட்சம் கிராம ஊராட்சிகளை இணைக்கும் இலக்கு சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டப்பட்டதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார்

அறிவியல் தொழில் நுட்பத்தின் இன்றியமையா சாதனையாக திகழும் இந்த கருவி நம்நாட்டு விஞ்ஞானிகள் உருவாக்கியிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார்

மத்திய வேளாண் அமைச்சர் திரு ராதா மோகன்சிங் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொள்கிறார் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பெண் விவசாயிகள் தொழில்முனைவோர் வேளாண் அமைப்பினர் வேளாண் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் இதில் கலந்துகொள்கின்றனர்

விதைப்பிலிருந்து அறுவடைவரை பல்வேறு நிலைகளில் பெண்கள் விவசாயத்திற்கு ஆற்றிவரும் பணிகளை சிறப்பிக்கும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது

இதையொட்டி குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் நிலையான வளர்ச்சிக்கும் அமைதியான வாழ்வுக்கும் அப்துல்கலாமின் அறிவுரைகள் வழிகாட்டுவதாக குறிப்பிட்டார்

இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கிய அப்துல்கலாம் தொலை பார்வை கொண்ட தலைவராக திகந்ததாக நோக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கூறியுள்ளார் டாக்டர் கலாமின் சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள அன்னாரின் தேசிய நினைவகத்தில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கோ வீரராகவராவ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் முன்னதாக அப்துல்கலாமின் குடும்பத்தினர் அவரது சமாதியில் சிறப்பு பிரார்த்தனை செய்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பள்ளிகல்லூரி மாணாக்கரும் பங்கேற்றனர்

தமிழகஅரசின் சார்பில் இளைஞர் எழுச்சிநாளாகவும் கலாமின் பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது எடப்பாடி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே தமிழக பழனிச்சாமியை இந்தியாவிற்கான நியூசிலாந்து நாட்டு தூதர் ஜோனா கெம்ப்கர்ஸ் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என அரசு தெரிவித்துள்ளது

தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காற்றாலைகளை அமைக்கும்போது அரசு நிலங்கள் ஆக்ரமிக்கப்பட்டால் அந்நிறுவனங்களிடமிருந்து அபராதம் விதிக்கப்படுவதோடு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள தாமிர உருக்காலையிலிருந்து தாதுக்கள் அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் ஒரு மாதத்திற்குள் இப்பணிகள் முடிவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

திண்டுக்கல்லில் மாவட்ட மாற்றுத் திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் சிறப்பு குறை தீர்க்கும்நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு டி ஜி வினய் தலைமையில் இன்று நடைபெற்றது மண்வள பாதுகாப்பு பேரணி ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிபாளையத்தில் மண்பாதுகாப்பு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மண்வள பாதுகாப்பு பேரணி இன்று நடைபெற்றது

கோவில் றீரங்கம் அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோவில் நவராத்திரி விழாவில் தாயார் திருவடி சேவை நாளை நடைபெறுகிறது